அருகே நிறுவப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

உள்ளதாக துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது

இனி விரிவான செய்கிகள் ஆசியாவிலேயே பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த நவீன கால்நடை பூங்கா சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே நிறுவப்பட உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

உலகத்தரம் வாய்ந்த இந்த வளாகம் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தொழில் முனைவோர் மற்றும் நுகர்வோர் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் முன்னதாக நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் மத்தியில் யார் ஆட்சிப் பொறுப்பில் இருந்தாலும் மாநிலம் கோரிய நிதியை வழங்குவதில்லை என்றார் மத்தியிலும் மாநிலத்திலும் திமுக அங்கம் வகித்த போது அவர்கள் கோரிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்று புள்ளி விவரங்களுடன் அவர் எடுத்துரைத்தார் தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் மக்களவை தேர்தலில் இதர கட்சிகள் தனித்து போட்டியிட்டால் அஇஅதிமுகவும் தனித்து போட்டியிட தயார் என்று துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இன்று பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னதாக விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கே ஆர் ராமசாமி தேர்தல் தொடர்பாக அஇஅதிமுக நிர்பந்தத்தில் இருப்பது போல் உள்ளதாக குறிப்பிட்டார் ஒசூர் மற்றும் நாகர்கோவிலை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த வகை செய்யும் சுட்ட மசோதா இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு வேலுமணி இதனை தாக்கல் செய்தார் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்வோர் மற்றும் பயன்படுத்துவோர் மீது அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை அராதம் விதிக்க வகை செய்யும் சுட்ட மசோதாவும் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது

தமிழகத்தில் கோடைக் காலத்தில் சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக மாநிலஅரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார் இன்று பேரவையில் இதனை தெரிவித்த அவர் குடிநீர் பணிகளுக்கு தமிழக அரசு ஒதுக்கீடு செய்த நிதி விவரங்களை புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்தார் மாநில அரசு மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகள் காரணமாக கோடைக் காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் திரு வேலுமணி தெரிவித்தார்

தமிழகத்தில் வேற்று மொழிகளில் உள்ள ஊர்கள் மற்றும் தெருக்களின் பெயர்களை தமிழில் மாற்றுவதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்

இளைஞர்களின் நலனுக்காக எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் கட்சி அறிவிக்கும் என்றும் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார் பிரதுமர் திரு நரேந்திர மோடியின் தமிழக வருகை மிகப்பெரிய திருப்பதை ஏற்படுத்தி இருப்பதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சித் தலைவர் திரு அமித்ஷா நாளை ஈரோட்டிற்கு வர உள்ளதாக கூறினார் நாளை மறுநாள் மத்திய அமைச்சர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் மதுரைக்கும் திரு நிதின் கட்காரி சென்னைக்கும் வர உள்ளதாக அவர் தெரிவித்தார் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கூறினார் மத்தியில் அறுதிபெரும்பான்மையுடன் கூடிய அரசு அமைந்ததன் காரணமாக உலக அளவில் இந்தியா பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நடப்பு மக்களவையின் கடைசி கூட்டத் தொடரின் இறுதி நாளான இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அதிக மகளிர் உறுப்பினர்களை கொண்ட அவையாக நடப்பு மக்களவை திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடர் இன்று நிறைவடைந்ததையொட்டி இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன உலக வானொலி தினம் இன்று கடைப்பிடிக்கப்பட்டது இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நாளைபொட்டி கோவையில் பழங்கால வானொலி பெட்டிகள் கண்காட்சி நடைபெற்றது இது தங்களை வெகுவாக கவர்ந்ததாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர்

நாளை வரை நடைபெற உள்ள இந்த கண்காட்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்ததாக மாணவி ஒருவர் தெரிவித்தார்

இரண்டு லட்சும் மலர் வியாபாரிகள் இதில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இங்கு நிலவும் சீதோஷ்ண நிலை காணமாக தாமான ரோஜ மலர்கள் ஆண்டுதோறும் உற்பத்தியாகின்றன ஒரு கோடி மலர்களுக்கும் அதிகமாக உள்ளுர் மற்றம் வெளிநாடுகளுக்கு அடைப்படுவது வழுக்கம்

விளையாட்டுச் செய்திகள் ஹீரோ தங்கக் கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று மியான்மரை எதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் நடைபெற உள்ள இந்த போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ளது